முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார்

சீனாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதிசுற்று போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு மேரிகோம் தகுதி பெற்றிருக்கிறார்

வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் ஆய்வு செய்தார்

வினய் மாவட்ட தேர்தல் பார்வையாளர் திரு

சுப்பையன் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர் அப்போது அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி வேட்பாளர்கள் மற்றும் ழகவர்கள் உடனிருந்தனர்

எடப்பாடி கே

சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறுபான்மையின மக்கள் இதனை புரிந்துகொள்ள வேண்டும் என்றார்

ஊரக உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கக் கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் உள்ளாட்சித் தேர்தலின் போது வாக்குப்பதிவு மறைமுகமாகவே நடைபெற்றது என்றும் திமுக தலைவா தேவையின்றி அச்சப்பட்டு நீதிமன்றத்தை நாடுவதாகவும் கூறினார்

தமிழ்நாடு மின்சார வாரியம் கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் இத்தருணத்தில் மின் ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றார்

ஆனால் எதிர்க்கட்சிகளால் இதனை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் இதற்கு காரணம் என்றும் குறை கூறினார் பிற மாநிலங்களை விட சட்டம் ஒழுங்கில் தமிழகம் சிறப்பாகவே உள்ளது என்றும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளால் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டு குற்றவிகிதம் குறைவாக இருப்பதாகவும் எடுத்துரைத்தாா்

முன்னதாக ஆவடி மாநகராட்சி ஆணையர் திருரவிச்சந்திரன் தலைமையில் பள்ளி மாணாக்கர் மேற்கொண்ட தூய்மைப் பணியில் அமைச்சரும் கலந்து கொண்டார்

சுற்றுலா போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் முறைகள் காதி ஆடைகளின் பயன்பாடு தேசிய மாணவர் படையின் முக்கியத்துவம் போன்ற பல்வேறு விசயங்கள் குறித்து பிரதமர் உரையாடி உள்ளது குறிப்பிடத்தக்கது அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இந்நிகழ்ச்சியை ஒலிபரப்பு செய்யும்

நாட்டின் பொருளாதார நிலைமை வாராக்கடனை வசூலிப்பது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் அவர் விரிவாக விவாதிக்கிறார்

சரிதாதேவியையும் தோற்கடித்தனர்